ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் தற்போது யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஒமன் ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சரத் கமல் பட்டம் வென்றார்

மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்

முன்னதாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய்த் தொற்றினால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொறியாளர் முழுமையாக குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார்

தேனி கன்னியாகுமரி திருப்பூர் கோவை நீலகிரி கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளுர் வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு ராணிப்பேட்டை திண்டுக்கல் தர்மபுரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் எல்லையோர வட்டங்களில் உள்ள திரையரங்குகளையும் வணிக வளாகங்களையும் இம்மாத இறுதிவரை மூடுமாறும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பனை மாநாடு மற்றும் கருத்தரங்கில் நேற்று கலந்து கொண்டு அவர் பேசினார் பனை மரத் தொழிலாளர்களுக்கு ஏறும் கருவி இலவசமாகவோ குறைந்த விலையிலோ வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

முருகன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை நேற்று சென்னையில் சந்தித்துப் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு இது என்று குறிப்பிட்டார்

தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அஇஅதிமுக சார்பில் திரு தம்பிதுரை திரு கே பி முனுசாமி கூட்டணி கட்சியான தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் திமுக சார்பில் திரு திருச்சி சிவா திரு அந்தியூர் செல்வராஜ் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் சுயேச்சைகள் மனுக்கள் தாக்கல் செய்துள்ள போதிலும் அவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததன் காரணமாக அவை நிராகரிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசிநாள் என்பதால் அன்று மாலை இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற ஆண்டுவிழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்காக தனியாக சிறந்த முறையிலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கித் தாப்படும் என்று சொன்னார்கள் அதேவழியில் இன்னிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்காக சிறப்பு கேர்வு மேலமாக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னர் தரும்புரி மாவட்டம் பாலக்கோட்டில் மாநில அரசின் புதிய திட்டப் பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார் மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

செல்லூர் ராஜு கூறியுள்ளார் விருதுநகர் நான்குவழிச் சாலை அருகே புதிய பெட்ரோல் விற்பனை நிலையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார்

திமுக காலத்தில டெபாசிட் எவ்வளவு இருந்தது தெரியுமா

இஸ்ரேலில் இடைக்கால அரசை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மத்தியப் பிரதேச சுட்டப்பேரவையில் கமல்நாத் தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறது

விளையாட்டுச் செய்திகள் ஒமன் ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சரத் கமல் பட்டம் வென்றுள்ளார்